தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

மீது மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தை தமிழக பிறப்பித்துள்ளது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்த பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள்தான் நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஒவ்வொருவரும் போா் வீரா்களாக தலைமையேற்று இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தேசத்துக்காக ஆக்கப்பூர்வமான பங்களிப்கை அளித்து வருவதுதான் உத்வேகத்தை அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டு மக்களின் இந்த உணா்வுக்கு தாம் தலைவணங்குவதாகவும் பிரதமர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டபோதிலும் விவசாயிகள் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து உழைத்து வருவதாக அவர் தெரிவித்தார்

இதில் இணைந்து கொண்டு நாட்டுக்கு சேவை புரியுமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார்

துறை வாரியாக இந்த நோய தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் பிரதமர் பட்டியலிட்டார் இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடி வருபவர்களில் முன்னணியில் இருக்கும் மருத்தவர் மற்றும் மருத்தும்சார் பணியாள்களின் பாதுணப்பை உறுதி செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்தை அவர்கள் வரவேற்றிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இரவு பகலாக போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம்சார் பணியாளாகளை பாதுகாக்க இந்த அவசர சுட்டம் அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போரில் உலக நாடுகளுக்கு நம் நாடு உதவி இருப்பதையும் அவா் சுட்டிக்காட்டனார்

முக கவசம் அணிவதாலேயே ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்பது பொருள் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இந்த நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதோடு மட்டுமன்றி பிறரையும் காப்பாற்றுவதற்கு அனைவரும் கண்டிப்பாக முக கவசம் அணிய வேண்டுமென்றும் பிதமர் வலியுறுத்தினார் தோளில் கிடக்கும் துண்டை கொண்டுகூட முகத்தை மூடுங்கள் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புனித ரமலான் மாதம் தொடங்கி இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமா் ஈத் வருவதற்கு முன்பாக இந்த நோயிலிருந்து நாம் விடுபடுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா் இரண்டு மீட்டர் இடைவெளி காப்போம் உடல்நலத்தோடு இருப்போம் என்றும் பிரதமா் வேண்டுகோள்விடுத்தார் அடுத்த மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு முன்னா் இந்த சங்கடத்திலிருந்து மனித சமுதாயம் வெளியே வரட்டும் என்றும் திரு நரேந்திமோடி தெரிவித்தார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்புடன் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் மேற்கெள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மத்திய அரசு நாள்தோறும் ஆய்வு செய்து வருகிறது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் கைபேசி காணொலி அழைப்பு வாயிலாகவும் அவர் கலந்துரையாடினார் மருத்துவமனையின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் சேவைகள் குறித்து கருத்து தெரிவிக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவமனையின் கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதன் பணிகள் குறித்து திருப்தி தெரிவித்தார்

இதற்கிடையே மத்திய அமைச்சரவை செயலர் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் ஊரடங்கு முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவற்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார்

ஊரடங்கு உத்தரவை மேலும் நீட்டிக்க வேண்டுமென்று சில மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் கவச உடைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திருப்பூர் சென்னை உட்பட நாடு முழுவதும் ஐந்து இடங்களில் இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த கவச உடைகளை தயாரிப்பதில் ஏற்படும் சிரமங்கள் உடலுக்குடன் களையப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கின்போது விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்துவதற்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருகிறது இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த சட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஒராண்டும் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனர் தேனி மாவட்டம் போடியில் துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அசைமச்ள் டாக்டர் விஜயபாஸ்கர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீா வழங்கினார் பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை வழங்குவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் டாக்டர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய அரசின் பல்துறை குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டனர் மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு அறையையும் இக்குழு ஆய்வு செய்தது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தடுப்புப் பணிகளில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது